திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

குறித்து அறிக்கை அளிக்குமாறு மேற்குவங்காள அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

விளாடிமீர் புட்டினும் முதலாவது உச்சி மாநட்டில் உறுதியேற்றுள்ளனர்

இனி விரிவான செய்திகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாடு புதிய உயர்ந்த நிலையை நோக்கி முன்னேறி வருவதாக பிரதம் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புத்தில்லியில் நேற்று புதிய இந்தியா மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாடு மாற்ற காலத்தில் தற்போது உள்ளது என்றார் முன்பெல்லாம் இந்தியா வலிமையற்ற நாடு என கருதப்பட்டது என்றும் தற்போது இந்தியா உலகின் மிக விரைவாக வளரும் பொருளாதாரம் என அங்கிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்

ஜி எஸ் டி அமலாக்கத்திற்கு பின் சாதனை எண்ணிக்கையில் மக்கள் வரி செலுத்த முன்வந்துள்ளனா் என்று பிரதமர் குறிப்பிட்டார் எளிமையான பின்னணியிலிருந்து தாமும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் குயடிரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்பா நாயுடுவும் உயர் பதவிக்கு வந்துள்ளதை கட்டிக்காட்டிய பிரதமா் மக்களின் மனப்பான்மையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதையே இது காட்டுகிறது என்றார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இன்று அனைத்து கட்சிகளின் கூட்டத்திற்கு மக்களவை தலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளாா் பிரதமா் திரு நரேந்திரமோடி கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தை கமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை மக்களவைத் தலைவா் கோருவாா் எதிர்க்கட்சிகளுடன் மக்களவை தலைவர் மற்றொரு கூட்டத்தை இன்று மாலை நடத்தி பல்வேறு அரசியல் கட்சிகளின் அவைத் தலைவர்களின் ஒத்துழைப்பை கோருவார் இதற்கிடையே மழைக்கால கூட்டத்தொடரில் அரசுக்கு எதிராக இணைந்து செயல்படுவதற்கான கூட்டு யுத்தி குறித்து எதிர்க்கட்சிகள் நேற்று புதுதில்லியில் கூடி விவாதித்தன மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் தேசிய வாத காங்கிரஸ் தலைவர் திரு ஷரத்பாவா் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ககேந்து சேகர் ராய் பி எஸ் பி கட்சியின் சதிஷ் சந்திர மிஸ்ரா சுமாஜ்வாதி கட்சி சார்பில் திரு ராமகோபால் யாதவ் ஆர் ஜே டியின் திரு மிஸா பாரதி திமுகவின் திரு டி கே எஸ் இளங்கோவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முகமது சலீம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிள் திரு டி ராஜா ஆகியோர் கூட்டத்தில் கலந்துகொண்டனர் கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்ததாக திரு அசாத் கூறினார்

மருத்துவ கல்வி குறித்த தேசிய ஆணைய மசோதா திருநங்கையர் மசோதா ஆகியளவும் இந்த கூட்டத் தொடரில் விவாதிக்கப்படும் பொது தேர்தல்களில் வேட்பாளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதை தடை செய்யக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனுவை எதிர்த்து மத்திய அரசு பிரமானப் பத்திரம் தாக்கல் செய்துள்ளது குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட கூடாது என்பதை உறுதி செய்ய இந்த மனு தவறிவிட்டதாக சட்டம் மற்றும் நீதித்துறை துணைச் செயலாளர் தாக்கல் செய்த பிரமாளப் பத்திரம் தெரிவிக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு நபர் ஒரே சமயத்தில் இரண்டு தொகுதிகளிலிருந்து போட்டியிட அனுமதிப்பது என்றும் இதனை மறுப்பதற்கு சட்டத்திற்கு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அரசு அந்த பிரமானப் பத்திரத்தில் தெரிவித்துள்ளது பிஜேபி தலைவர்களில் ஒருவரான திரு அஸ்வாளி உபாத்தியாய் இந்த பொது நல மனுவை தாக்கல் செய்குள்ளார் ரானுவ பணியாள்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு காவல்துறையினருக்கு முன் அனுமதி தேவையில்லை என கூறும் ஜம்மு கஷ்மீர் அரசின் மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிவான அமர்வு இதனை விசாரிக்க உத்தரவிட்டது எனினும் அனைத்து மாநிலங்கள் அல்லது ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சுட்டம் அமலில் உள்ள மாநிலங்கள் ஆகியவற்றை இந்த வழக்கில் மனுதாரராக சேள்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை காகித வடிவில் பத்திரங்களை வைத்திருப்போரிடமிருந்து பேன் மற்றும் வங்கி விவரங்களை கோருவதற்கு பதிவாளர் மற்றும் பங்கு பரிமாற்ற முகவர்களுக்கு அளிக்கப்பட்ட காலக்கெடுவை சுபி நீட்டித்துள்ளது

மிட்னப்பூரில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பேரணியின்போது கூடாரம் சிந்த சம்பவம் தொடா்பாக அறிக்கை அளிக்குமாறு மேற்குவங்களா அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது பிரதமர் திரு மோடி உரையாற்றிக்கொண்டிருக்கும்போது கூடாரம் ஒன்றின் பகுதி சுரிந்ததில் பலர் காயமடைந்தனர் சுப்பவத்தில் காயடைந்த அனைவருக்கும் எல்லாவித மருத்துவ உதவியும் அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி மம்தா பேனர்ஜி தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெறும் மருத்துவமளைக்கு பிரதமர் சென்று காயமடைந்தவர்களிடம் பேசினார் நாட்டின் அனைத்து ஆயுஷ் தேசிய நிறுவனங்களின் தலைவா்கள் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லி இந்தியா சா்வதேச மையத்தில் இன்று நடைபெறுகிறது ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அகில இந்திய ஆயுர்வேதா நிறுவனம் இந்த மாநாட்டை நடத்துகிறது தேசிய ஆயுஷ் நிறுவனங்களில் கல்வி ஆராய்ச்சி மருத்துவ பராமிப்பு வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்துவது மாநாட்டின் நோக்கமாகும் மாநாட்டின் தொடக்க அமர்வில் மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகா் ஆயுஷ் துறை இயைமைச்சா் திரு புரீபாத் யஸ்ஸோ நாயக் ஆகியோா் பங்கேற்கின்றனா் வேலை தேடுவோா் மோசடிகளை தடுக்க அங்கிகாரம் பெற்ற முகவா்களின் வெளிநாடுகளில் சேவைகளை மட்டுமே பயன்படுத்துமாறு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் கேட்டுக்கொண்டுள்ளார் ஹரியானா மாநிலம் பிவானியில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் பாஸ்போர்ட் சேவைகளை சாதாரண மக்களும் பெரும் வகையில் அஞ்சல் அலுவலங்களில் இந்த சேவையை வழங்க அரசு முடிவெடுத்தது என்று கூறினார்

அமெிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினுக்கும் இடையேயான முதலாவது உச்சி மாநாடு நேற்று ஹெல்சிங்கியில் நடைபெற்றது இரு நாடுகளுக்கும் இடையே நெருக்கடியில் உள்ள உறவுகள் தொடர்பாக புதிய அத்தியாயத்தை தொடங்க இரு தலைவர்களும் உறுதியேற்றனர் சிரியா உக்ரைன் சீனா முதல் வாத்தக வரிகள் தங்களது அணு ஆயுதங்களின் அளவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கள் விவாதித்தனர் உலக சவால்களில் ஒத்துழைக்கும் விருப்பத்தை பேச்சுக்களுக்கு பிறகு இரு தலைவா்களும் வெளியிட்டனர் இரு தலைவர்களும் கூட்டாக பங்கேற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடு ஏதும் இல்லை என்று உச்சி மாநாட்டின்போது அதிபா் திரு புட்டின் வலியுறத்தினாா் என்று அதிபா் திரு டிரம்ப் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் பேசிய அதிபா திரு புட்டின் இருதரப்பு உறவுகள் கடினமான கால கட்டத்தில் உள்ளது என்றாலும் இந்த பதற்ற சூழ்நிலைக்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று கூறினார் உச்சிமாநாடு வெற்றிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது என்றார் அவர் பொய்யான செய்திகளை எதிர்க்கும் நோக்கத்துடன் சமூக ஊடக பயன்படுத்துவோரை கண்காணிக்க அனுமதிக்கும் மசோதாவுக்கு எகிப்து நாடாளமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது

இந்த மசோதா அந்நாட்டு அதிபா அப்தல் ஃபாட்டா அல் சிசியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் புதிய சுட்டத்தின்படி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பின்பற்றுவோரைக்கொண்ட சமூக கணக்குகளை ஊடக கட்டுப்பாட்டுக்கான உயர்நிலை மன்றம் கணகாணிக்கும்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் இன்று நடைபெறுகிறது இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் ஐந்து மணிக்கு தொடங்குகிறது ஏற்களவே நடந்த இரண்டு போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன முதலாவது போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில்வெற்றி பெற்றது